உதகை ஹிந்துஸ்தான் புகைப்பட தொழிற்சாலை இன்று அதிகாரப்பூர்வமாக மூடப்படுகிறது

பி எல்

புதுதில்லியில் பிரதமர் திரு

ஜப்பான் தென்கொரியா நாடுகளுக்கு இரும்புத்துகள்களை விநியோகம் செய்யும் நீண்டகால ஒப்பந்தத்திற்கும் அனுமதி வழங்கியுள்ளது

இந்திய வனப்பிரிவு அதிகாரிகளின் பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர் நாட்டின் சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்பாட்டு பணிகளை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் வன பரப்பை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய அவர் எதிர்கால வளத்தை கருத்தில்கொண்டு இயற்கையை பேண வேண்டும் என்று அறிவுறுத்தினார் வன அதிகாரிகள் மக்களின் தேவையை நிறைவேற்றும் அதேவேளையில் வனம் சார்ந்த நடவடிக்கைகளை மேம்படுத்த முன்வரவேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்

மங்கோலிய தலைநகர் உலான் பாத்தரில் இந்திய மங்கோலிய கூட்டு ஆலோசனைக் குழுக்கூட்டத்திற்கு பின்னர் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒத்துழைப்பிற்கு மேலும் வாய்ப்புள்ள பிரிவுகள் கண்டறியப்படும் என்றார் மங்கோலியாவின் சமூக பொருளாதார மேம்பாடு கிழக்காசிய பகுதியின் நிலைத்தன்மைக்கு இன்றியமையாதது என்று சுட்டிக்காட்டிய அவர் இதன்மூலம் இந்த பகுதியில் அமைதியும் வளமும் ஏற்படும் என்றார் இயற்கைவளங்கள் வளர்ச்சிக்கான உத்வேகத்தோடு வேகமாக வளர்ந்துவரும் பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துவரும் நிலையில் இவ்வளர்ச்சியில் மங்கோலியாவும் முக்கிய பங்களிப்பு நாடாக இருக்க வேண்டும் என்று அவர் எடுத்துரைத்தார்

நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் மட்டுமல்லாமல் அமெரிக்க இத்தடை பொருளாதாரத்தையும் பாதிக்கும் என்று சிலிக்கான் வேலியை தலைமையகமாக கொண்டு இயங்கும் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்கள் குற்றம் சாட்டியுள்ளன

வேட்புமனுக்களை திரும்பப் பெற நாளை மறுநாள் கடைசிநாளாகும்

அருணாச்சல பிரதேசம் ஹிமாச்சல பிரதேசம் சிக்கிம் ராஜஸ்தான் உத்தரகாண்ட் ஜம்முகாஷ்மீர் பகுதிகள் பாதுகாக்கப்பட்ட வரையறைக்குள் இருப்பது குறிப்பிடத்தக்கது சுற்றுலாவை ஊக்குவிக்கும் வகையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இப்பகுதிகளை கண்டுகளிக்கும் வகையில் அரசு அவ்வப்போது தனது விதிமுறைகளை தளர்த்தி அனுமதி வழங்கி வருகிறது

க

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆளுநர் அண்மையில் ஆங்கில நாளேட்டிற்கு அளித்த சிறப்பு பேட்டியை சுட்டிக்காட்டி மாநிலத்தில் நிதி நெருக்கடி அதிகரித்துவரும் நிலையில் தமிழகத்தில் நடைபெறுவதாக அவர் கூறியிருப்பது உள்நோக்கம் கொண்டது என்று குறை கூறியிருக்கிறார் ம் ம் ம் ம் ம செல்வகுமார் அஸ்ஸாமில் ரோந்துபணியின் போது அண்மையில் நேரிட்ட விபத்தில் உயிரிழந்த நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த ராணுவ வீரர் செல்வகுமாரின் உடல் அவரது சொந்த ஊரான கலிங்கப்பட்டி கிராமத்தில் இன்று ராணுவமரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது முன்னதாக கலிங்கப்பட்டியில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு மாநில ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திருமதி ராஜலட்சுமி நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சந்தீப் நந்தூரி மதிமுக பொதுச்செயலர் திரு

மலேரியாவை ஒழிக்க தயார் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும் ஒருங்கிணைந்த ஆற்றலுடன் அர்ப்பணிப்புடனும் செயல்பட்டு மலேரியா இல்லாத உலகை படைப்பதே இந்த கருப்பொருளின் நோக்கம் ஆகும் மலேரியா நோய்க்கு எதிரான போராட்டத்தின் ஒருபகுதியாக அதிக முதலீடுகளோடு நோயை கண்டறிந்து விரிவான சிகிச்சை முறைகளை மேற்கொள்ள உலக சுகாதார நிறுவனம் அழைப்பு விடுத்துள்ளது ம் ம் ம் ம் ம ரயில் சென்னை தாம்பரத்திலிருந்து திருநெல்வேலிக்கு திருச்சி மதுரை வழியாக முன்பதிவில்லா புதிய அந்யோத்யா விரைவு ரயில் நாளை மறுநாள்முதல் நாள்தோறும் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது தாம்பரத்திலிருந்து நள்ளிரவு பனிரெண்டரை மணிக்கு புறப்படும் இந்த ரயில் மறுநாள் பிற்பகல் மூன்றரை மணிக்கு திருநெல்வேலி சென்றடையும் மறு மார்க்கத்தில் திருநெல்வேலியிருந்து மாலை ஐந்தரை மணிக்கு புறப்படும் இந்த ரயில் மறுநாள் காலை ஒன்பதே முக்கால் மணிக்கு தாம்பரம் சென்றடையும் ம் ம் ம் ம் ம பல்லவன் விரைவு ரயில் காரைக்குடி சென்னை பல்லவன் விரைவு ரயில் திருச்சி கிராப்பட்டி அருகே இன்றுகாலை தடம் புரண்டதை அடுத்து சுமார் மூன்றரை மணிநேரம் தாமதமாக திருச்சி ஜங்ஷன் ரயில்நிலையத்திலிருந்து சென்னை புறப்பட்டுச் சென்றது

இதனிடையே மதுரை வைகை விரைவு ரயில் திருவனந்தபுரம் இண்டர்சிட்டி விரைவு ரயில் உள்ளிட்ட ரயில்கள் தாமதமாக சென்றன

திருவள்ளூர் மாவட்டத்தில் மானியத்துடன் கூடிய சூரிய ஒளி மின்சார உற்பத்தி சாதனம் வழங்கப்படுவதாக ஆட்சித்தலைவர் திருமதி

பி எல்